வுடனான எல்லையில் அதன் தாக்கம் எதுவும் இல்லை என்றும் இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது கஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஒன்பது மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தளா்த்தப்பட்டுள்ளன

மத்திய அரசு தொடங்கவுள்ளது மகாராஷ்டிராவில் வெள்ள நிலைமை சீரடைந்து வருகிறது

கோவாவில் அடுத்த இரண்டு நாட்கள் கனமனழ இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இன்று தண்ணீரை திறந்த வைத்தார் நிர்வாகத்தை மேம்படுத்தி ஜம்மு கஷ்மீர் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காகவே நாடாளுமன்றத்தில் சுட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று வெளியுறவுத்துறை அமைச்சா் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் திரு இந்திய அரசியல் சட்டத்தில் தற்காலிகமாக வரையறுக்கப்பட்டிருந்த ஷரத்து மாற்றப்பட்டுள்ளது என்றும் அதனை மாற்றுவதற்கு இந்திய அரசுக்கு பூரண உரிமை உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ வுடன் பெய்ஜிங்கில் நடந்த சந்திப்பின்போது இதைத் தெரிவித்த திரு ஜெய்சங்கர் இந்த நடவடிக்கை இந்தியாவின் எல்லைப் பகுதியில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியா எந்த கூடுதல் எல்லையையும் உரிமை கோரவில்லை என்றும் இது குறித்து சீனாவுக்கு கவலை இருக்குமானால் அது தவறான தகவல் அடிப்படையிலானது என்றும் திரு ஜெய்சங்கர் கூறியதாக வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது இந்திய சீன எல்லைப் பிரச்சினையை பொறுத்தவரை

இரு நாட்டு உறவை பேனுவதற்கு எல்லையில் அமைதி நிலவ வேண்டியதன் அவசியத்தை இரு நாடுகளும் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது இருதரப்பிலும் பொருளாதார உறவில் முன்னேற்றம் உள்ளபோதிலும் வர்த்தகத்தில் ஏற்படும் பற்றாக்குறை கவலை அளிப்பதாக உள்ளது

ஐம்மு கஷ்மீரில் மத்திய ரிசா்வ் காவல்படைக்கும் மாநில காவல்துறைக்கும் இடையே முரண்பாடு எழுந்துள்ளதாக பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருவர் செய்தி வெளியிட்டிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்றும் அவதூறு நோக்கம் கொண்டது என்றும் காவல்துறை மறுத்துள்ளது இதனிடையே செய்தியாளர்களுக்கு உடனுக்குடன் உண்மை செய்திகளை வழங்குவதற்காக கஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஊடக மையம் ஒன்றை அரசு அமைத்துள்ளது இங்கு செய்தியாளர்களுக்கு தொலைபேசி இணையதள வசதிகள் செய்யப்பட்டு நாள்தோறும் அதிகாரிகள் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் இயல்பு நிலை வேகமாக திரும்பி வருகிறது கஷ்மீர் பள்ளதாக்கின் ஒன்பது மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவமனை உட்பட நான்கு முக்கிய மருத்துவமனைகளிலும் தாராளமாக மருந்துகள் கிடைப்பதாக அரசு நிர்வாகம் தெரிவித்துள்ளது

மருந்து பொருட்கள் தாராளமாக உள்ளதாகவும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வேலூரை அடுத்து அரியூரில் சித்தா மற்றும் ஆயூர்வேத கல்லூரியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்திய வழி மருத்துவமுறைகள் மிகவும் தொன்மையானவை என்றார் நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தற்போது சித்தா ஆயுர்வேதா உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகக் குறிப்பிட்ட அமைச்சர் அதற்கேற்ப உள்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறினார் இந்திய மருத்துல முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேலும் பல ஆய்வு நிறுவனங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கிராமப்புறங்களில் அடிப்படை சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் அஆறு மாத அடிப்படை மருத்துவ படிப்பு தொடங்கப்படும் என்றும் திரு ஸ்ரீபத் நாயக் குறிப்பிட்டார் காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மேல்மட்ட மதகுகளை இயக்கி தண்ணீரை திறந்து விட்டு மலர்களை தூவினார் முதல்கட்டமாக வினாடிக்கு மூவாயிரம் கன அடி வீதம் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு படிப்படியாக பத்தாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்படும் என்றும் பாசன தேவையைப் பொறுத்து இந்த அளவு அதிகரிக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது இந்த தண்ணீர் அடுத்த மூன்று நாட்களில் கல்லணையை சென்றடையும் என்றும்

அணையை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கர்நாடகத்தில் நான்கு அணைகளும் நிரம்பிவிட்டதால் இனி மழை மூலம் கிடைக்கும் தண்ணீர் முழுவதும் மேட்டுர் அணைக்கே வரும் என்றும் இதனால் நமக்கு தேவையான நீர் கிடைக்கும் என்றும் கூறினார் தாம் வெளிநாட்டுப் பயணம் செல்லவிருப்பதாகவும் அங்கு தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளை அமைக்கும்படி கேட்டுக் கொள்ளவிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மனழ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதியில் வெள்ள நிலைமை சீரடைந்து வருகிறது சாங்லி மற்றும் கோலாப்பூர் மாவட்டங்களில் கடும் வெள்ளத்திற்கு காரணமாக அமைந்த ஆறுகளில் தற்போது நீர்மட்டம் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் அப்பகுதிகளில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதனிடையே கோவாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்நிலையில் வங்கக்கடலின் வடமேற்குப் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது